மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு

வேலுமணி கூறியுள்ளார்

வாங்குவோருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்துள்ளது

தொடங்குகிறது

ஒரே நாளில் இந்த அளவிற்கு எண்ணிக்கை அதிகித்திருப்பது இதுவே முதன்முறையாகும்

தமிழகத்தில் உள்ள வெளிமாநில தொழிலாளா்களை அவா்களது சொந்த மாநிலத்திற்கு ரயில்களில் அனுப்பும் பணி தொடங்கியது

இந்த ரயிலை காட்பாடி ரயில் நிலையத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் மற்றும் அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவல் திரு மங்கத்ராம் சா்மா வழியனுப்பி வைத்தனா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஷர்மா இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பிவைக்க மேலும் ஒரு சிறப்பு ரயில் காட்பாடியில் இருந்து இயக்கப்படும் என்று கூறினார்

செல்லூர் கே ராஜூ கேட்டுக் கொண்டுள்ளார்

நாட்டிலேயே நியாயவிலைக் கடைகள் மூலமாக விலையில்லாப் பொருட்கள் வழங்கும் ஒரே மாநிலம் தமிழகம் தான் என்றும் அவர் தெரிவித்தார்

சென்னை மாநகருக்கு கோடைக்காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி கூறியுள்ளார்

சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் நேற்று நோய்த்தொற்று தடுப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசளை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சிறுவந்தாடு கோலியனூர் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கபசுரக்குடிநீர் ஜிங்க் மாத்திரைகள் வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தமிழகத்தில் இன்று மதுபானக் கடைகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மதுபானங்களை வாங்குவோருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை சென்னை உயா்நீதிமன்றம் விதித்துள்ளது இதுதொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிபதிகள் ஒருவர் மதுபானம் வாங்கியதில் இருந்து மூன்று நாட்கள் கழித்துத்தாள் அடுத்த மதுபானத்தை வாங்க வேண்டும் டிஜிட்டல் பில் வழங்க வேண்டும் மதுபானத்தை வாங்குவோர் பெயர் ஆதார் எண் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும் உள்பட பல நிபந்தனைகளை உயர்நீதிமன்றம் விதித்துள்ளது பார்கள் செயல்படக்கூடாது சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் மீறப்பட்டால் கடைகள் மூட உத்தரவிட வேண்டியிருக்கும் என்றும் நீதிமன்றம் எச்சித்துள்ளது முன்னதாக இந்த வழக்கில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் மதுபானங்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்ய இயலாது என்று தெரிவித்தாா் உரிய சமூக இடைவெளியுடன் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி மதுக்கடைகள் செயல்படும் என்றும் அவர் கூறினார் சென்னைய சேர்ந்தவர்கள் அண்டை மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் வாங்க அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்று தமிழக காவல்துறையின் வடக்குமண்டல தலைமை அதிகாரி திரு நாகராஜன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள மதுபான கடைகளில் அந்த மாவட்டத்தில் வசிப்பவர் மட்டுமே மதுபானம் வாங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றார் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மதுபானம் வாங்க அங்கு சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்டவா்கள் கைது செய்யப்படுவாா்கள் என்றும் அவா் எச்சரித்துள்ளாா்

இதற்கான இறுதிக்கட்ட பணிகளை நேற்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியா் திருமதி மகேஸ்வாி ரவிக்குமா் சென்னை பெருநகர வளா்ச்சிக்குழும செயலாளா் திரு கார்த்திக் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர்

கடைகளுக்கு இடையே தடுப்புகள் அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

அழைத்து வரப்படும்போது தொழிவாளா்கள் முதியோா் மருத்துவ உதவி தேவைப்படுவோா் கள்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கான ஏற்பாடுகள் குறித்து நேற்று புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெய்சங்கா் பல்வேறு நாடுகளில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் பேசினாா்

இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக மத்திய வா்த்தக தொழில்துறை அமைச்சகம் நேற்று பிறப்பித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது

இத்திட்டத்திற்காக அரசு அறிவித்துள்ள பிணையில்லா கடன் திட்டங்கள் சிறு குறு உற்பத்தியாள்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாக துத்துக்குடி மாவட்ட சாயா்புரத்தில் அரிசி ஆலை நடத்திவரும் திரு

நாகராஜன் கூறினார் சிறப்பு திட்டத்தில் கடன்பெற ஆன்லைளில் விண்ணப்பித்துள்ள அனைவரது விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் துத்துக்குடி கிளை மேலாளா் திரு முருகன் கூறினார் ஊரடங்கு காலத்திற்கு வட்டி தள்ளுபடி செய்தால் பயன் உள்ளதாக இருக்கும் என்று சிறு உற்பத்தியாளர் திரு திலீப் கூறினார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு